மூலம் பங்கேற்கிறார்

தடுப்பூசி யின் மூன்றாம் கட்டபரிசோதனைதொடங்கியுள்ளது

தலைநகர் ஐய்ஷே முகமதுபயங்கரவாதிகள் இரண்டுபோ் கைதுசெய்யப்பட்டதைஅடுத்துபெரும் தாக்குதல் முயற்சிமுறியடிக்கப்பட்டுள்ளதாககாவல்துறைதெரிவித்துள்ளது

ரஷ்பாவால் நடத்தப்படும் இந்தஉச்சிமாநாட்டின் மையப்பொருளாகஉலகளாவியநிலைத்தன்மைபகிரப்பட்டபாதுகாப்பு புது வகையானவளர்ச்சிஆகியவைமையப்பொருளாக இருக்கும்

இந்தஉச்சிமாநாட்டுக்குப் பின் மூன்றாவதுமுறையாகபிரிக்ஸ் தலைமையை இந்தியாஏற்கவுள்ளது

அரசுகளுக்கு இடையேயானபேச்சுவார்த்தைகள் விவாதத்திற்கானமேடையாக இல்லாமல் முடிவுகளைத் தெரிவிக்கும் இடமாகவேஉள்ளதுஎன்று ஐ நா வுக்காள இந்தியாவின் நிரந்தரபிரதிநிதிதிரு டி எஸ் திருமூர்த்திதெரிவித்துள்ளார்

சிறிய இற்றும் நடுத்தரநிலையில் உள்ளஅரசுகள் குறித்து இந்தநாடுகள் முதலைகண்ணீர் வடித்தபோதும் அவற்றுக்குமரியாதைநிமித்தமாகக்கூட அதிகாரப்பூர்வவிவாதங்களில் பங்கேற்பதற்கானவாய்ப்பு மறுக்கப்படுவதாகதிருதிருமூர்த்திதெரிவித்தாா்

இந்தபரிசோதனைக்கானபதிவுகள் முடிக்கப்பட்டு இந்தியமருந்துகள் கட்டுப்பாட்டுதலைமை இயக்குநரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது

இந்தபரிசோதனைக்குடட்படுவோர் பற்றியவிவரங்கள் அனைத்தும் பாதுகாப்பாகவைக்கப்படும்

கர்நாடகாவில் இளநிலைபட்டப்படிப்பு மற்றும் முதுநிலைபட்டப்படிப்பு இறுதிஆண்டுபயிலும் மாணவர்களுக்கு இன்றுகல்லூரிகள் திறக்கப்பட்டன

நோய் தொற்று இல்லைஎன்றுதிசெய்யப்பட்டமாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் மட்டுமேஅனுமதிக்கப்பட்டனர் மாணவா்கள் பங்கேற்புக்குபெற்றோா்களின் அனுமதிகடிதமும் பெறப்பட்டது

தமிழகத்தில் வடகிழக்குபருவமழையைஎதிர்கொள்ளதேவையானஅனைத்துமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவருவாய்த்துறைஅமைச்சா் திருஉதயகுமாா் தெரிவித்துள்ளாா்

தேசியதலைநகர் தில்லிகாவல்துறையின் பிரிவின் ஜெய்ஷே முகமதுபயங்கரவாதஅமைப்பைச் சேர்ந்த இரண்டுபேரைகைதசெய்துள்ளனர் இதன் மூலம் தலைநகரில் நடத்தப்படவிருந்தபெரும் தாக்குதல் திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது

முழு ஊரடங்கு காலத்தில் அவர் ஆற்றியமனிதநேயசெயல்களுக்காக இந்தநியமனத்தின் மூலம் கௌரவிக்கப்பட்டுள்ளார்

இந்தகௌரவம் வழங்கப்பட்டிருப்பதற்காகசோனு ஸூத் மகிழ்ச்சியும் தமக்கு நன்றிவும் தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீரின் உயர்ந்தமலைப்பகுதிகளில் உள்ளகுப்வாரா பந்திப்பூரா மாவட்டங்களில் பனிப்பாறைசரிவுக்கானநடுத்தர அபாயஎச்சரிக்கைவிடுக்கப்பட்டுள்ளது

மகாராஷ்டிராவில் மும்பை புறநகர் பகுதியானஅந்தேரியில் கிடங்கு ஒன்றில் இன்றுகாலைபெரும் தீவிபத்துஏற்பட்டது இந்தவிபத்தில் ஏற்பட்டதீமளமளவெளபரவிஅருகே இருந்தகுடிசைப்பகுதியின் சிலகுடிசைகளுக்கும் பரவியதாகமும்பைநிர்வாகஅதிகாரிஒருவர் தெரிவித்தார் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் விரைந்துவந்துதீயைஅணைத்தனர் இந்தவிபத்தில் உயிரிழப்போ காயங்களோஏற்பட்டதாகதகவல் இல்லை